உதவியை மத்திய அரசும் கேரள அரசும் அறிவித்துள்ளன இவங்கை பிரதமராக திரு மகிந்தா ராஜபக்ஷே நாளை மீண்டும் பதவியேற்கிறார்

கள்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக காவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

மகாத்மா காந்தி சத்தியகிரக நூற்றாண்டு விழாவை முன்ளிட்டு இன்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தேசி தூய்மை மையத்தை திறந்து வைத்தாா்

தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட மாணவர் சங்கரிடம் தமிழில் வணக்கம் தெரிவித்து உரையை தொடங்கினார் அப்போது பேசிய அவர் இன்று வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் நினைவு நாள் இந்நாளில் தூய்மையை பாதுகாப்போம் என்று கூறினார்

முக கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டுமென்று அவர் அறிவுறுத்தினார் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை தூய்மை பற்றி பெரியவர்களுக்கு மானவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் தூய்மை இந்தியா திட்டம் தொடர்ந்து வெற்றிபெற மாணவர்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினார் தூய்மை இந்தியா திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இன்று திறக்கப்பட்ட இந்த மையத்தில் ஒலி ஒளி காட்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நாட்டில் வேளாண் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் வேளாண் கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் ஒரு வட்சம் கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை பிரதம் திரு நரேந்திரமோடி காணோலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார்

இதன் மூலம் சுமார் எட்டரை கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் இந்நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமரும் கலந்து கொள்கிறார் வேளாண் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை பாதுகாக்கும் வகையில் குளிர்சாதன கிடங்குகளை கட்டுவது விளைப்பொருட்களை பெறுவதற்கான எமயங்களை உருவாக்குவது மற்றும் அதனை பதப்படுததும் நிலையங்களை ஏற்படுத்துவது ஆகியவை இந்த நிதியத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இதனால் விவசாய விளைபொருட்கள் வீணாவதை தடுக்க முடியும் என்றும் இதன்மூலம் விவசாயிகள் அதிக பலனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் மொத்த வளர்ச்சி விகிதத்தில் மிகக்குறைந்த அளவே இந்த துறைகள் தற்போது பங்களித்து வருவதாகவும் இந்த துறைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டால் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கும் என்று குறிப்பிட்டார் சிறு குறு நடுத்தர தொழில்களில் மிகச் சிறிய தொழில் பிரிவுகளுக்கும் நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

பொருளாதாரத்தை அதிகரிக்கும் நோக்கில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறும் ஏற்றுமதியை கருத்தில் கொண்டும் செயல்படுமாறு திரு நிதின்கட்கரி அத்துறையினரை கேட்டுக் கொண்டாா்

இது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் கிராந்தி தினம் என்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் வெளியிட்டுள்ள கெய்தியில் இந்நாளில் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட விடுதலைப் போராட்ட வீரர்களை தாம் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் தலைமை கணக்காயராக திரு கிரிஸ் சந்திர முர்மு இன்று பதவியேற்றுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் திரு ராாம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் குடியரகத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக திரு கிரீஷ் சந்திர முர்மு ஜம்மு காஷ்மீர் யூளியன் பிரதேச துணைநிலை ஆளுநராக பதவி வகித்தார்

இதனிடையே தமிழகத்தில் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதன் ஒரு பகுதியாக நாளை தளா்வில்லா முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது பால் விநியோகம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த தளர்வில்லா முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

இந்த விபத்தில் இரண்டு விமானிகளும் உயிரிழந்துள்ளனர் மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி யும் வெளியுறவுத்துறை இணை அமைச்சா் திரு முரளிதரனும் விபத்து நடந்த இடத்தை இன்று நேரில் பாாவையிட்டு ஆய்வு செய்தாா் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அவர்கள் சந்தித்து ஆறுதல் கூறினர் இதனையடுத்து விமான போக்குவரத்துத் துறையின் அதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா பத்து லட்சும் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அழிவித்தார்

விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து டிஜிட்டர் பிளைட் டேட்டா ரெக்காாடா மற்றும் கருப்புப்பெட்டி ஆகியவை கண்டெடுக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விபத்து குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையே இந்த விமாள விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா பத்து வட்சும் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று கேரள முதலமைச்சா் திரு பினராயி விஜயன் அறிவித்துள்ளாா்

இந்நிலையில் இந்த விமானத்தில் பயணம் செய்த தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேரும் பத்திரமாக இருப்பதாக மலப்புரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்

வெள்ளத்தால் வீடுகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு முதல்கட்டமாக தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

அம்மாநிலத்தில் உள்ள ஆறுகள் அனைத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

காவிரி நீர்பிடிப்புப் பகுதிகளிலும் கன மழை பெய்து வருவதால் கபினி கிருஷ்ணராஜ்னஹர் அணைகளும் நிரம்பியுள்ளன இந்த அணைகளுக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது

காவிரி கரையோரங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறு வெள்ள அபாய எசச்ரிக்கை விடப்பட்டுள்ளது

மீட்புப் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் அம்மாநில தீண்ப்பு படையினரும் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் என தெரியவந்துள்ளது

இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றிபெற்றுள்ள திரு மகிந்தா ராஜபக்ஷே நாளை பிரதமராக மீண்டும் பதவியேற்கிறாா் பதவியேற்பு நிகழ்ச்சி இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள புராண புத்த கோவில் அருகே நடைபெறுகிறது இந்நிகழ்ச்யில் திரு ராஜபக்ஷே யின் இளைய சகோதரரும் அந்நாட்டு அதிபருமான திரு கோத்தபையா ராஜபக்ஷே பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார்

பின்ளர் அதிகாரிகளுடன் அஆலோசனை நடத்திய அவர் நோய் தொற்றை கட்டுப்படுத்த தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தினார்